பலத்துடன் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்கிறது

ஒன்பதில் அஇஅதிமுக வும் முன்னிலை வகிக்கின்றன

கொள்வதாக அக்கட்சி கூறியுள்ளது

மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து பாடுபடப் போவதாக திமுக தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றிபெற்றுள்ளது

அனைத்து தொகுதிகளுக்குமான முன்னணி மற்றும் வெற்றி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன

இந்திராகாந்திக்குப் பிறகு தனிப்பெரும்பான்மையுடன் தொடா்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சிப் பொறுப்பேற்கும் பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெறகிறார்

மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி யின் முக்கிய நிர்வாகிகள் பலர் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளனர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் எட்டு லட்சத்துக்கும் கூடுதலாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றுள்ளார்

திருமதி சோனியாகாந்தி போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது

காங்கிரஸ் ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது

காங்கிரஸ் மற்றும் மதசா்பற்ற ஜனதாதள் தலா ஒரு தொகுதியில் வெற்றிபெற்றுள்ளன

தில்லியில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் பிஜேபி யே முன்னிலையில் உள்ளது தேர்தல் அடுத்து புதுதில்லியில் பிதேபி தலைமையகத்தில் அக்கட்சித் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்தில் தேனி தொகுதியைத் தவிர இதர அனைத்து தொகுதிகளிலும் திமுக முன்னிலை பெற்றள்ளது

அஇஅதிமுக ஒன்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் ஆதரவிலான சுயேச்சை வேட்பாளர்கள் அனைவரும் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அவரது ஆதரவிலான வேட்பாளர்கள் சில தொகுதிகளில் நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களைவிட குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளனர் மக்களவைத் தேர்தல் வெற்றியை அடுத்து பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் உள்ள கட்சியின் தலைமையகத்துக்குச் சென்றபோது தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் இருபுறமுமிருந்து தொண்டர்கள் மலர்களைத்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் வடமாநிலங்களில் பிஜேபி யின் வெற்றியை அக்கட்சியின் நிர்வாகிகள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் வெற்றிக்காக பாடுபட்ட கட்சித் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு அமித்ஷா கூறினார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி க்கு கிடைத்துள்ள வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடு மீண்டும் வெற்றிபெற்றிருப்பதாகக் கூறியுள்ளார் அனைவரும் ஒருங்கிணைந்து வலிமையான இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி நாட்டு மக்களுக்குக் கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் தலைவா் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திரமோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையே இந்த வெற்றியை உணர்த்தியுள்ளதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் தனிநபர் தாக்குதல் மற்றும் குடும்ப அரசியலை மக்கள் நிராகரித்திருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் பிஜேபி பெற்றுள்ள மக்கள் வெற்றியை ஏற்றுக் கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் பிஜேபி பெற்றுள்ள வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகக் அவர் தெரிவித்தார் கட்சி தோல்விக்கான காரணங்களை உயர்நிலைக்குழு ஆராயும் என்றும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார் பிஜேபி மூத்த தலைவா் திரு எல் கே அத்வானி மக்களவைத் தோ்தல் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கட்சித்தலைவா் திரு அமித்ஷா வுக்கும் பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை மக்கள் பிஜேபி க்கு வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கருத்து தெரிவித்துள்ளார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளில் பிரதமர் திரு நநரேந்திரமோடி ஈடுபடுவார் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தேர்தல் வெற்றி பிரதமர் திரு நரேந்திரமோடியின் செயல்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய அமைச்சர்கள் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கத் தவறியதே இந்த தோல்விக்குக் காரணம் என்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு அதுல்குமார் அஞ்சான் கருத்து தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றுள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்து தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் அபைபியுள்ளார் இரண்டாவது முறையாக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வாழ்த்துவதாகவும் அவா் அதில் குறிப்பிட்டுள்ளார் துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வமும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் தவறான பிரச்சாரங்களை முறியடித்து பிரதமர் இந்த தேர்தலில் பிஜேபி க்கு வெற்றியை தேடித்தந்துள்ளதாக அவா் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி க்கு தளிப்பெரும்பான்மை கிடைத்திருப்பது மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றிய பிரதமருக்கு கிடைத்த வெற்றி என்று பிஜேபி யின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் இன்று துத்துக்குடியில் செய்தியாளாகளிடம் பேசிய அவா தமிழக மக்கள் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்காதது குறித்து விரிவாக ஆராயப்படும் என்றார் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் செயலாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக மக்கள் வாக்களிக்காததன் மூலம் அவா்கள் தவறு புரிந்ததாக தாம் கருதுவதாகவும் திருமதி தமிழிசை தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரும் ஆதரவு அளித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் தலைவா திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக திமுக தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறியுள்ளா் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெற்றதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெற்றுள்ளது வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளாகளிடம் பேசிய அவா் தமிழகத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றிபெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்தாா் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் இடைத்தேர்தலில் வாக்காளாகள் வாக்களித்திருப்பதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளா திரு வைகை செல்வன் கூறியுள்ளார்

நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பலர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளா் திரு விஷ்ணுபிரசாத்

சிதம்பரம் தொகுதியில் இழுபறி நிலை நீடிக்கிறது

தருமபுரி தொகுதியில் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பின்தங்கியுள்ளார்

கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பின்தங்கியுள்ளார்

கரூர் தொகுதியில் மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை பின்தங்கியுள்ளார்

நாகப்பட்டினம் தொகுதியில் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சி வேட்பாளா் திரு செல்வராஜ்

தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பின்தங்கியுள்ளார்

தூத்துக்கடி மக்களவைத் தொகுதியில் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தாராஜன் பின்தங்கியுள்ளார்